பின்னர் ஹரித்வாரில் உள்ள கங்கை நதியில் அஸ்தி கரைக்கப்படும்

கேரளாவின் வெள்ள நிலைமை குறித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அம்மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடம் கேட்டறிந்தார்

பழனிசாமி நிவாரண உதவிகளை வழங்கினார் தாவூத் இப்ராஹிமின் முக்கிய கூட்டாளியான ஜாபிர் மோத்தி லண்டனில் கைது செய்யப்பட்டார்

ரவி இணை வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் அஸ்தியை உத்ரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள கங்கையில் கரைப்பதற்கு அஸ்தி கலசம் கொண்டு செல்லப்படுகிறது இதற்கான பயணத்தில் வாஜ்பாயின் குடும்ப உறுப்பினர்களுடன் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்ரகாண்ட் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சாதுக்கள் சமயச் சான்றோர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றுள்ளனர் முன்னதாக தில்லியில் வாஜ்பாயின் உடல் தகனம் செய்யப்பட்ட ஸ்மிருதி ஸ்தல்லில் இருந்து இன்று காலை மூன்று கலசங்களில் அஸ்தி சேகரிக்கப்பட்டது வாஜ்பாயின் மகள் நமிதா பட்டாக்சாரியாவும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் அஸ்தியை சேகரித்தனர்

மாநில தலைநகரங்கள் மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் அஸ்தி கலசம் வைக்கப்பட்டு பிரார்த்தனை கூட்டங்கள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார்

கேரளாவின் மழை வெள்ள நிலைமை குறித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று அம்மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடம் கேட்டறிந்தார் இக்கட்டான இந்தத் தருணத்தில் கேரள மக்களின் தயரங்களை தாம் புரிந்தகொள்வதாக அவர் கூறினார் ஒட்டு மொத்த தேசமும் கேரள மாநில மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று திரு கோவிந்த் உறுதியளித்தார் நூறு ஆண்டுகளுக்குப்பின் கடுமையான மழையாலும் பெரும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவில் அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் மனழயின் அளவு குறைந்துவிடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளையிலிருந்து கேரளாவில் பலத்த மழை பெய்யாது என எதிர்பார்ப்பதாக இந்த ஆய்வு மையத்தின் கூடுதல் தலைமை இயக்குனர் திரு மிருத்யுங்ஞை மொகபத்ரா தெரிவித்துள்ளார் வங்கக் கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளபோதும் அது கேரளாவை பாதிக்காது என்று மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் திரு எம் ராஜீவன் தெரிவித்துள்ளார்

காயமடைந்தவர்களின் சிகிச்சைக்கு அரசு கவனம் செலுத்தும் என்றும் அவர் கூறினார்

இம்மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன

மடிக்கேரி குஷால்நகர் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏராளமான தொண்டர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர்

மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்டட்ட நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் நெருங்கிய கூட்டாளியான ஜாபிர் மோத்தி லண்டனில் கைது செய்யப்பட்டார் பிரிட்டன் ஐக்கிய அரபு எமிரேட்டுகள் மற்றும் பிற நாடுகளில் தாவூத் இப்ராஹிமின் முதலீடுகளை மோத்தி நிர்வாகம் செய்து வந்தார் இவரை லண்டனில் உள்ள சேரிங் கிராஸ் காவல்நிலைய அதிகாரிகள் கைது செய்தனர் தாவூத் இப்ராஹிம் மற்றும் அவரது குடும்பத்தினர் உடனான தொடர்பு பற்றி அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போதைப் பொருட்கள் கடத்துதல் மற்றும் பிற குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகக் கருதப்படும் மோத்தியை கைது செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே இந்தியா வேண்டுகோள் விடுத்திருந்தது

வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

இந்த நிகழ்ச்சியில் திரு கே ஏ செங்கோட்டையன் உள்ளிட்ட மாநில அமைச்சர்கள் கலந்துகொண்டனர்

ஆற்றங்கரையோரங்களில் குடியிருப்போர் வெள்ளப்பெருக்கு காலங்களில் பாதிக்கப்படுவதால் அவர்களுக்கு நிரந்தரமாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் மகாராஷ்டிராவில் சமூக சீர்திருத்தவாதி நரேந்திர தபோல்கர் படுகொலை சும்பவம் தொடர்பாக சச்சின் பிரகாஷ்ராவ் அந்துரே என்பவரை ஔரங்காபாதில் சிபிஐ கைது செய்துள்ளது

இவர் நேற்று கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர் மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயி யில் நடைபெறும் உலக இந்தி மாநாட்டில் பாணினி மொழி ஆய்வுக் கூடத்தை வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று தொடங்கிவைக்கிறார் இந்த மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று திரைப்படங்கள் மூலம் இந்திய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பு ஊடகமும் இந்திய கவாச்சாரமும் உலகில் மக்கள் இடம்பெயரும் சூழலில் மொழியும் கலாச்சாரமும் இந்தியில் குழந்தைகள் இலக்கியமும் இந்திய கலாச்சாரமும் என்ற தலைப்புகளில் கருத்தங்குகள் நடைபெறுகின்றன இவற்றுக்கு பிரபல இந்தி திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான பிரசூன் ஜோஷி இந்தியா மற்றும் மொரீஷியஸில் உள்ள சிறந்த ஆளுமைகள் தலைமை தாங்குகின்றனர் தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் என்பது குறித்த விவாதமும் நடைபெறுகிறது இந்த அமர்வுக்கு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு எம் ஜே அங்பர் தலைமை தாங்குகிறார் வருடாந்திர ஐந்து நாள் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்கியது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல லட்சும் முஸ்லீம் யாத்திரிகர்கள் புனித நகரமான மெக்காவிலிருந்து சவுதி அரேபியாவில் உள்ள மினா நகருக்கு தங்களின் பயணத்தை தொடங்கினர் இரவு நேரத்தில் இவர்கள் அங்கு தங்கியிருந்தபின் ஹஜ் தொழுகைக்காக அராஃபத் சமவெளி பகுதிக்கு நாளை அதிகாலை யாத்திரையை தொடங்குவார்கள்

இறுதிப்போட்டிகள் இன்று மாலை நடைபெறும் படகு போட்டியில் ஓம் பிரகாஷ் ஸ்வரன்சிங் ஆகியோர் ஆடவர் இரட்டை துடுப்புப் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் ஆடவர் இணை பிரிவில் மல்கித்சிய் குரிந்தர் சிய் ஆகியோரும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர்

பிற்பகலில் நடைபெறவிருக்கும் ஆடவர் கபடி போட்டியில் இந்திய அணி பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது

இந்தியாவின் சுனிதா முண்டா ஒரு கோல் அடித்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார்